ஊரகஉள்ளாட்சித் தேர்தலுக்கான இரண்டாம் கட்டவாக்குப்பதிவு இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது குடியுரிமைதிருத்தசட்டம் தொடர்பாகதவறானதகவல்களைகாங்கிரஸ் பரப்பிவருவதாகபிஜேபிகுற்றம் சாட்டியுள்ளது குடியுரிமைதிருத்தசட்டம் மற்றும் தேசியமக்கள்தொகைதிவேடுகுறித்துமத்தியஅமைச்சா்கள் முன்னுக்குப்பின் முரணானகருத்துக்களைதெரிவிப்பதாககாங்கிரஸ் கூறியுள்ளது தேசியமக்கள்தொகைபதிவேடுதொடர்பாகமக்களிடையேகுழப்பத்தைஏற்படுத்தும் வகையில் திமுககருத்துக்களைதெரிவித்துவருவதாகஅஇஅதிமுகதெரிவித்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவதுமற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிஇன்றுநடைபெறஉள்ளது

வாக்குப்பதிவு சுமூகமாகநடைபெறுவதற்குதேவையானஅனைத்துஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகமாநிலதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

மாவட்ட ஊராட்சிவார்டுகளுக்குவாக்கப்பதிவு நடைபெறஉள்ளது

சேலம் மாவட்டத்தில் வாக்குப்பதிவிற்கானஅனைத்துஏற்பாடுகளும் முடிவடைந்துள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

அனைத்துவாக்குச்சாவடிகளிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சேலத்திலிருந்துவிஜயகுமார்

இதற்கிடையே நக்ப்புற உள்ளாட்சிஅமைப்புகளுக்கும் தேர்தல் முடிவடைந்தபின்னரேவாக்குஎண்ணிக்கையைமேற்கொள்ளவேண்டும் என்றுகோரிதாக்கல் செய்யப்பட்டுள்ளமனுசென்னைஉயா்நீதிமன்றத்தில் இன்றுவிசாரணைக்குஎடுத்துக்கொள்ளப்படுகிறது கல்விநிறுவனங்கள் அரசியல் மையங்களாகஉருவெடுப்பதற்குமத்தியஅரசுஅனுமதிக்காதுஎன்றுமனிதவளமேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திருரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார் நேற்றுகொல்கத்தாவில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட அனைவருக்கும் சுதந்திரம் உண்டுஎன்றுகறிப்பிட்டார் இருப்பினும் கல்விநிறுவனங்கள் இதற்காகபயன்படுத்தப்படுவதைஅனுமதிக்க இயலாதுஎன்றும் அவர் கூறினார் குடியுரிமைதிருத்தசுட்டம் தொடர்பாககாங்கிரஸ் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுவருவதாகவும் அமைச்சா் குற்றம்சாட்டினா் இதற்கிடையே இந்ததிருத்தசட்டத்திற்குஆதரவானபேரணி மத்தியஅமைச்சர் திருராம்தாஸ் அத்வாலேதலைமையில் நேற்றுநடைபெற்றது குடியுரிமைதிருத்தசட்டம் தொடர்பாககாங்கிரஸ் தவறானதகவல்களைபரப்பிவருவதாகபிஜேபிசெயல்தலைவர் திரு ஜே பிநட்டாகுற்றம்சாட்டியுள்ளார்

இதற்கிடையே குடியுரிமைதிருத்தசட்டம் மற்றும் தேசியமக்கள்தொகைபதிவேடுதொடா்பாகமத்தியஅமைச்சா்கள் பின் முன்னுக்குப் முரணானதகவல்களைதெரிவித்துவருவதாககாங்கிரஸ் கூறியுள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅக்கட்சியின் செய்தித்தொடர்பாளர் திருரன்தீப் சுர்ஜேவாலா இத்தொடர்பாகநாளேடுகளில் வெளியானசெய்திகளையும் சுட்டிக்காட்டினார் மதசா்பற்றகட்சிகள் ஒரணியில் திரளவேண்டியதன் அவசியத்தைதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

தேசியமக்கள்தொகைபதிவேடுதொடர்பாகதிமுகமக்களிடையேகுழப்பத்தைஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களைதெரிவித்துவருவதாகஅஇஅதிமுக வின் தலைவர்களில் மூத்தத் ஒருவரும் வருவாய் துறைஅமைச்சருமானதிருஉதயகுமார் கூறியுள்ளார் நேற்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ளஅவர் அரசியல் ஆதாயத்திற்காகதிமுக இதுபோன்றுசெயல்படுவதாககுற்றம்சாட்டியுள்ளார்

ஆப்கானிஸ்தானில் தற்காலிகசண்டைநிறுத்தத்திற்குதாலிபான் ஒப்புகொண்டுள்ளது

ஈராக்கில் அந்நாட்டுஅரசுக்குஎதிரானபோராட்டம் தீவிரமடைந்துள்ளது ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாமாகாணத்தில் காட்டுத்தீபரவிவருவதன் காரணமாகஅப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வெளியேறுமாறுஅறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

மகாராஷ்டிராஅமைச்சரவை இன்றுவிரிவாக்கம் செய்யப்படுகிறது

சென்னைமற்றம் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பரவலாகமழைபெய்தது

தென்னாப்பிரிக்காவின் ஈஸ்ட் லண்டனில் நடைபெறஉள்ள இப்போட்டி இந்தியநேரப்படிபகல் ஒருமணிக்குதொடங்குகிறது மூன்றுபோட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரைமுதல் இரண்டுஆட்டங்களிலும் வெற்றிபெற்று இந்தியாகைப்பற்றியுள்ளது ஒலிப்பிக் குத்துச்சண்டைதகுதிப் போட்டிக்கான இந்தியஆடவர் பிரிவு அணிக்குஆஷிஷ்குமார் மற்றும் சத்தீஷ்குமாா் தேர்வாகியுள்ளனா் புதுதில்லியில் நேற்றுநடைபெற்றதேர்வுபோட்டியில் இவர்கள் வெற்றிபெற்றனர்

பல்கலைக் கழகங்களுக்கிடையிலானதேசியமகளி் பளுதூக்கும் போட்டியில் மனோன்மணியம் கந்தரனாா் பல்கலைக் கழகத்தின் ஆரோக்கியாஅலீஸ் தங்கப் பதக்கம் வென்றாா்